நரேந்திரமோடி கூறியுள்ளார்

உரையாற்றுகிறார்

ஆசிய கிரிக்கெட் கோப்பையை இந்தியா ஏழாவது முறையாக வென்றுள்ளது

இனி விரிவான செய்திகள் கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு புதிய கண்டுபிடிப்புகள் அவசியமாகிறது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் கல்வி முறையை வலுப்படுத்துவதற்கான மாநாட்டினை இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார் புதிய கண்டுபிடிப்புகள் இன்றி வளர்ச்சியடைய முடியாது என்றும் அவர் தெரிவித்தார் பழம்பெரும் பல்கலைக்கழகங்களான நலந்தா தட்ஷிலா விக்கிரம்ஷீலா ஆகியவை இதனையே வலியுறுத்தி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் மாணவா்களுக்கு கல்வி போதிப்பதோடு மட்டுமன்றி நாட்டு நடப்புகளை அவா்கள் தெிந்து கொள்வதற்கும் வளர்ச்சிக்கான இலக்குகளில் அவர்கள் பங்கேற்பதற்கும் ஆசிரியர்கள் உதவிட வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டார் சமூகம் எதிர்கொண்டுள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வுகாணும் வகையில் மாணவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்வதற்கான வகையில் உயர்கல்வி இருக்க வேண்டுமென்றும் அவர் கூறினார் இதனை கருத்தில் கொண்டே கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்திருப்பதாகவம் பிரதமர் தெரிவித்தார் கல்வித்துறையின் வசதிகள் கட்டமைப்பு மேம்படுத்துவதற்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் இதற்காக உயர்கல்வி நிதியம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருப்பதையும் பிரதமர் கட்டிக்காட்டினார்

வெளியுறவு அமைச்ச் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் ஐ நா பொது சபைக் கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார் அரசுமுறைப் பயணமாக நியுயார்க் சென்றுள்ள அவர் சார்க் நாடுகள் பங்கேற்ற கூட்டத்தில் உரையாற்றுகையில் தீவிரவாதத்தை வேரோடு அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேணடியதன் அவசியத்தை வலியுறுத்தினாா் தெற்காசியாவில் அமைதி நிலவுவதும் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுவதும் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார் பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சா்கள் பங்கேற்றக் கூட்டத்திலும் அவர் உரையாற்றினார் ஐ நா பாதுகாப்புக் குழுவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நீண்டகாலம் நிலுவையில் இருப்பதை சுட்டிக்காட்டினார் இக்கோரிக்கையை பிரிக்ஸ் அமைப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து வலியுறுத்த வேண்டுமென்றும் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் கேட்டுக் கொண்டார்

நிதி பற்றாக்குறைக்கான இலக்கினை எட்டுவதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பொருளாதார விவகாரங்கள் துறை செயலர் திரு எஸ் சி கர்க் கூறியுள்ளார்

சோள உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் இம்மாநிலத்தில் துறை சார்ந்த நிபுணர்கள் பங்கேற்கும் சர்வதேச திருவிழாவாக இது நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

குடியரசுத் தலைவர் மாளிகையில் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக் கொள்ளும் அவர் பின்னர் ராஜ்காட்டிற்குச் சென்று தேசுப்பிதா மகாத்மா காந்திக்கு அஞ்சலி செலுத்துகிறார் இதனைத் தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திரமோடியுடன் அவர் பேச்சு நடத்தவுள்ளார் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்ச் திரு சுரேஷ் பிரபு ஆகியோருடனும் அவா விவாதிக்கவுள்ளார் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்த உஜ்பெக்கிஸ்தான் அதிபரின் இந்த பயணம் உதவிடும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்புப் பகுதியில் செயல்பட்டு வந்த தீவிரவாத முகாம்களை அழிப்பதற்காக ராணுவம் நடத்திய துல்லிய தாக்குதலின் இரண்டாம் ஆண்டு தினத்தைபொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன முப்படைகளின் வல்லமையை எடுத்துரைக்கும்விதமாக நேற்று தொடங்கி இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன சென்னை தீவுத்திடலில் கடற்படை ஏற்பாடு செய்துள்ள மூன்று நாள் கண்காட்சி நடைபெற்று வருகிறது இந்த கண்காட்சியில் கப்பல்கள் மற்றும் போர் விமானங்களின் மாதிரிகளை பொதுமக்கள் பார்வையிடலாம் இந்த கண்காட்சிக்கு செவ்வோர் செவ்பி எடுப்பதற்கான முனையமும் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதேபோல் கவர் ஒன்றில் பொதுமக்கள் இந்த கண்காட்சி தொடர்பாக தங்கள் கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர் தாம்பரத்தில் விமானப்படை சார்பில் கண்காட்சி நடைபெற்று வருகிறது சர்வதேச துப்புரவு மாநாட்டினை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார் நான்கு நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர் தூய்மைப் பணிகளின் வெற்றி தொடர்பான கருத்துக்களை இவர்கள் இந்த மாநாட்டில் பகிர்ந்து கொள்கின்றனர் தேசப்பிதா மகாத்மா காந்தி பிறந்த தினமான அடுத்த மாதம் இரண்டாம் தேதி நிறைவடையவுள்ள இந்த மாநாட்டையொட்டி அன்றையதினம் பொதுமக்களின் பங்களிப்புடன் நாடு முழுவதும் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்படவுள்ளன

நிலச்சிவு மற்றும் வெள்ளம் காரணமாக சாலை போக்குவரத்து மின் விநியோகம் பல்வேறு பகுதிகளில் துண்டிக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார்

பாகிஸ்தான் தங்கள் நாட்டில் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டுவிட்டு கஷ்மீர் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்புமாறு அமெரிக்காவிலிருந்து செயல்பட்டு வரும் அமைப்பு ஒன்று கருத்து தெரிவித்துள்ளது கராச்சியின் குரல் என்ற இந்த அமைப்பின் தலைவர் திரு நதீம் நஸ்ரத் லஷ்கரே தொய்பா உட்பட பல்வேறு தீவிரவாத அமைப்புகள் பாகிஸ்தான் நாட்டில் கதந்திரமாக செயல்பட்டு வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார்

பாகிஸ்தான் பிரதமர் திரு இம்ரான்கான் வலிமையான தலைவர் அல்ல என்றும் அவர் தெரிவித்தார் பாகிஸ்தானில் ராணுவம்தான் ஆளுமை செலுத்தி வருவதாகவும் அவர் கூறினார் இதன் காரணமாக திரு இம்ரான்கான் தன்னிச்சையாக முடிவுகளை எடுத்து செயல்படுத்த முடியாது என்றும் திரு நதீம் நஸ்ரத் தெரிவித்தாா்

பலூ நகரத்தில் ஏழு புள்ளி ஐந்து ரிங்டர் அளவுக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் இதனைத் தொடர்ந்து சுனாமி தாக்கியதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் அளவுக்கு அழிப்பேரலைகள் நகருக்குள் நுழைந்ததாகவும் அந்த தகவல்கள் கூறுகின்றன

மத்திய அரசின் வேளாண் வளா்ச்சித் திட்டங்கள் தருமபுரி மாவட்டத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலையத்தின் மூலம் விவசாயிகளுக்கு பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவதாக அதன் ஒருங்கிணைப்பாளர் திரு சண்முகம் எமது கெய்தியாளரிடம் தெரிவித்தார்

துபாயில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்தியா மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேசை வென்று கோப்பையை கைப்பற்றியது